பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார்

வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது சர்வதேச தப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் தங்கப்பதக்கம் வென்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் சுகாதாரம் மற்றும் வளா்ச்சிக்கான சவால்கள் குறித்த வருடாந்திர சா்வதேச மாநாட்டில் பிரதம் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார் மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் சா்வதேச அளவில் உருவாகியுள்ள சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர்

இந்த மூன்று நாள் மாநாட்டில் மத்திய க்காதாரத் துறை அமைச்சா் டாக்டா் ஹா்ஷ்வா்தன் தொடக்க உரையாற்றுகிறார்

வானொலிக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார்

கைகளை கத்தமாக கழுவ வேண்டும் நாம் கழுவ இடைவெளியை களடப்பிடிக்க வேண்டும் ஆக இவை அனைத்தையும் களடப்பிடித்தால் கோவிட் ஐ விரட்டவாம் கோவிட் நம்மை தொற்றிக் கொள்ளாமல் நாம் பாதுகாப்பாக நமது பண்டிகைகளை கொண்டாடலாம் அளைவரும் பாதுகாப்பாக இருப்போம் மகிழ்ச்சியாக வாழ்வோம்

நேற்று புதுக்கோட்டையில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் இந்த நோய் தொற்றினால் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார் பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை என்றும் அமைச்சா் தெரிவித்தாா்

பண்டிகை காலத்தை கருத்தில் கொன்டு நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக அரசின் நெறிமுறைகளை பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் முழுமையாக கடைப்பிக்க வேண்டும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டார்

ஜவுளி கடைகள் அதுபோன்ற கடைகளில் கண்டிப்பாக சுகாதாத் துறையும்

இதன் ஒருபகுதியாக மன்னார்க்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜா முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

ஆகவே தயவுகூர்ந்து இது மேடிஞ்சிடிச்க இனி பிரச்சினை இல்லை என்று நினைக்க வேண்டாம் ஆகவே நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமே இதுகான்

தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது குறித்து விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திரையரங்கு உரிமையாளர் பிரதிநிதிகள் சங்கத்தினருடன் விரைவில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவித்தார் இதன்பின்னா் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் முதலீடுகளை ஈ்ப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார் நெல் கொள்முதல் நிலையங்கள் முழமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் எந்தவொரு விவசாயியும் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படவில்லை என்றும் திரு காமராஜ் தெரிவித்தார் வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வுமையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்

திருவள்ளர்

செங்கல் ட்டு

விழுப்புறம் திருவண்ணாமலை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கடிய கனமழை பெய்யக்கூட்ட சென்னைய பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்

வாகனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமானப் பணிகள் காரணமாக காற்று மாசு ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காற்று மாசு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் பொதுப் போக்குவரத்தை கூடுதலாக மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சள் கேட்டுக்கொண்டார் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கைபேசி செயலியை அனைவரும் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் காற்று மாசினால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள இடங்கள் குறித்த விவரங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் கூறினாா் நீலகிரி மாவட்டத்தில் மதிப்புகூட்டப்பட்ட தேயிலை உற்பத்திக்கு தோட்டக்கலைத் துறை ஊக்கமளித்து வருகிறது

ஆர்கானிக் டி வொபிட்டி ப்ளாக் டி என பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட தேயிலை ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன சந்தையில் மதிப்பு கூட்ப்பட்ட தேயிலை ரகங்களுக்கு நல்ல கிராக்கி இருப்பதை கருத்தில் கொண்டு மாவட்ட தோட்டக்கலைத் துறை க்ரீன் டீ உற்பத்தியில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளது தொட்டப்பெட்டாவில் உள்ள தேயிலை பூங்காவை கற்றி தோட்டக்கலை துறைக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்திலிருந்து பகுந்தேயிலை சேகிக்கப்பட்டு இந்த கிள் டீ உற்பத்தி செய்வதால் தரமானதாகவும் விலை குறைவானதாகவும் உள்ளது இதன் காரணமாக தேயிலை பூங்காவுக்கு வரும் கற்றுவாப் பயணிகள் ஆர்வத்தடன் க்ரீன் ட யை வாங்கிச் செல்கின்றனர்

இந்தியா இலங்கை இடையே கூட்டு கடற்படை பயிற்சி இன்று திரிகோணமலையில் தொடங்குகிறது மகாராஷ்ராவில் காவல்துறையினா் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐந்து நக்கலைட்டுகள் குட்டுக் கொல்லப்பட்டனர் மத்திய உள்துறை செயலர் தலைமையில் அசாம் மிசோராம் மாநில தலைமை செயலர்கள் பங்கேற்கும் காணொலி வாயிலான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது க்நாடகாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவத்தினா் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பண்டிகை காலங்களில் பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றி ரயில் பயணம் மேற்கொள்வது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நேற்று நடைபெற்றது

விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் தங்கப் பதக்கம் வென்றார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி சூப்பர் ஒவரில் மும்பை அணியை வென்றது மற்றொரு போட்டியிலும் கொல்கத்தா அணி சூப்பர் ஓவரில் ஹைதராபாத் அணியை வென்றது